நிர்பயா பாலியல் வன்முறை கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அக்ஷய்குமார் சிங் தாக்கல் செய்த சீராய்வு மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று பிற்பகல் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் வடமாநிலங்களிலும் தலைநகர் தில்லியிலும் வரலாறு காணாத குளிர் நிலவுகிறது இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது இந்த சுட்டத்திற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த மனுவுக்கு அடுத்த மாதம் இரண்டாம் வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது

நிர்பயா பாலியல் வன்முறை கொலை வழக்கில் தமக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து அக்ஷய்குமார் சிங் தாக்கல் செய்த சீராய்வு மனு மீதான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் இன்று பிற்பகல் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆர் பானுமதி தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அடங்கி அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு துஷர் மேத்தா தமது வாதத்தில் குறிப்பிட்டார் மனித கண்ணியத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் சுட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் சட்டப்படியான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டுமென்றும் அவர் தமது வாதத்தின்போது குறிப்பிட்டார் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு ஐந்தாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று நிறைவடைகிறது

பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு சிபுசோரன் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவர் திரு பாபுலால் மராண்டி ராஷ்டீரிய ஜனதா தளம் மற்றும் இடதுசாரி கட்சித் தலைவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்

தேர்வுக் காலங்களில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி அவா்களுடன் கலந்துரையாடுகிறார்

முழுவதிலுமிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் நாடு பெற்றோர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வருவாயை மேம்படுத்தும் வகையில் வரிவிதிப்பு முறையில் சீர்திருத்தம் செய்வது தொடர்பாக வரி ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு அண்மையில் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது

புதுதில்லியில் ஃபாஸ்ட் டேக் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தொலைக்காட்சி விளம்பர நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் புதிய முறை மூலம் போக்குவரத்து நெரிசல் மற்றும் காற்று மாசு குறையும் என்றும் எரிபொருளை சிக்கனப்படுத்த முடியும் என்றும் கூறினார் இதுவரை ஒரு கோடி ஃபாஸ்ட் டேக் கள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார்

தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கிடைக்கும் வரை மத்திய அரசை மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சுட்டத்தில் இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏதும் இல்லை என்றும் இது குறிதது பிரதமர் போதமான விளக்கம் அளித்துள்ளதாகக் தெரிவித்துள்ளார்

இந்தியா அமெரிக்கா வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுக்கள் இன்று வாஷிங்டனில் நடைபெறவுள்ளது பிராந்தியம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய தரப்பில்வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் பங்கேற்கின்றனர் அமெரிக்க தரப்பில் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர் இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான உடன்பாடுகள் இந்த கூட்டத்தில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு உற்பத்தியில் இந்திய தனியார் துறையினரும் அமெரிக்க தொழில் நிறுவனங்களும் கூட்டு உடன்பாட்டின் கீழ் உற்பத்தியில் ஈடுபடுவதற்கு வகை செய்யும் புரிந்துணா்வு ஒப்பந்தங்களும் கையொழுத்தாகும் என்று தெரிகிறது

வேட்பு மனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும்

வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நடைபெறும் நாட்டின் வடமாநிலங்களிலும் தலைநகர் தில்லியிலும் வரலாறு காணாத குளிர் நிலவுகிறது

மேற்கு ஹிமாலயப் பகுதியில் வடமேற்கு திசை நோக்கி கடும் குளிர்ந்த காற்று வீசுவதால் அடுத்த சில நாட்களுக்கு குளிரின் தாக்கம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பகல்நேர வெப்பம் ஐந்து டிகிரிக்கும் குறைவாக இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உத்ரகாண்டில் வானம் தெளிவாக இருந்தாலும் குளிர்ந்த காற்று வீசி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உத்திரபிரதேசத்தில் கடும் குளிர் நிலவுவதால் பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் வியாபாரிகளை தேசிய மின்னணு வர்த்தக முறையின் கீழ் கொண்டுவர மத்திய அரசு புதிய இணையதள வசதியை ஏற்படுத்தியுள்ளது சம்வாத் எனப்படும் இந்த இணையதளத்தின் மூலம் உள்ளூர் வர்த்தகர்கள் நாடு முழுவதிலும் தங்களது பொருட்களை விற்பனை செய்வதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த வசதியை வர்த்தக செயலர் திரு அனுப் வத்வான் நேற்று தெர்டங்கி வைத்தார்

ஏற்கனவே மூன்று வட்சத்திற்கும் கூடுதலான வியாபாரிகள் இந்த கட்டமைப்பில் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளனர் மகாராஷ்டிராவின் பழம்பெரும் நடிகள் ஸ்ரீராம் லகூ புனேயில் நேற்று இரவு காலமானார்

நாடு சுதந்திரம் அடைந்த பின்னா் தெரு நாடகங்கள் மூலம் பல்வேறு விழிப்புணா்வு நிகழ்ச்சிகளை ஸ்ரீராம் லகூ வழங்கியுள்ளார் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி நடிப்புத் துறையில் ஸ்ரீராம் லகூ வின் திறமையும் நீண்டகால அனுபவமும் மக்களின் மனதில் நீங்கா இடம்பிடித்திருப்பதாகக் குறிப்பிட்டுள்ளார் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் நாடு ஒரு பழம்பெரும் நடிகரை இழந்துள்ளதாகக் கூறியுள்ளார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு இப்போட்டி தொடங்குகிறது போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரில் முதல் ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றது